நாயுடு வலியுறுத்தியுள்ளார்

மத்திய ஜல்சக்தி அமைச்சகத்தால் நாட்டிலேயே தூய்மையில் சிறந்த மாவட்டமாக புதுச்சேரி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது

நாராயணசாமி இன்று புதுடெல்லியில் குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்தை சந்தித்துப் பேசினார்

வெங்கையா நாயுடு வழங்கிச் சிறப்பித்தார் ஊடகங்களின் தவறான பயன்பாடு குறித்துக் கவலை வெளியிட்ட அவர் சொந்த நலன்களுக்காக பத்திரிக்கை நடத்துவோர் பத்திரிக்கைத் துறையின் மாண்புகளில் சமரசம் செய்து கொள்வதாகவும் பரபரப்புச் செய்திகள் பணம் கொடுத்து வெளியிடப்படும் செய்திகள் மற்றும் பக்கச் சார்பான செய்திகளே இன்றைய ஊடகத் துறையின் முக்கிய சவால்கள் என்றும் கூறினார் தவறான வாழ்க்கை முறை மற்றும் பழக்க வழக்கங்களால் தொற்றுநோய் அல்லாத நோய்கள் பெருகி வருவதால் இது பற்றிய விழிப்புணர்வை மேம்படுத்த பத்திரிக்கையாளர்கள் முன்வரவேண்டும் என்றும் குடியரசுத் துணைத் தலைவர் கேட்டுக்கொண்டார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் இவ்விழாவில் பேசுகையில் போலிச் செய்திகளை திறம்பட்ட முறையில் தடுக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் துடிப்பான ஜனநாயகத்தின் சாரமே பத்திரிக்கை சுதந்திரம்தான் என்பதால் பத்திரிக்கைத் துறையின் முழுமையான சுதந்திரத்தை அரசு உறுதிப்படுத்தி வருவதாக அமைச்சர் மேலும் கூறினார் நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத் தொடர் வரும் திங்கட்கிழமை தொடங்குவதை ஒட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று அனைத்து கட்சி கூட்டம் ஒன்றை நடத்துகிறார் நாடாளுமன்ற அலுவல்களை சுமுகமாக நடத்துவதில் அனைத்து அரசியல் கட்சிகளின் ஆதரவை அவர் இக்கூட்டத்தில் நாடுகிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் இக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருப்பதாக சற்று முன்னர் தகவல் வெளியாகி உள்ளது மாநிலங்களவைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவும் நாளை அனைத்து மாநிலங்களவைக் கட்சித் தலைவர்களின் கூட்டம் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் அரசு சார்பிலும் நாளை அனைத்து கட்சி கூட்டம் ஒன்றுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது

மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் மற்றும் சிவசேனா தலைவர்களின் பிரதிநிதிக் குழு ஒன்று இன்று மாலை மும்பையில் மாநில ஆளுநர் திரு பகத் சிங் கோஷ்யாரியை சந்திக்க இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருந்த நிலையில் இந்த சந்திப்பு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கடைசியாக தகவல் வெளியாகி உள்ளது பருவம் தப்பி பெய்த மழையால் விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் குறித்து இந்த சந்திப்பில் பேசப்படும் என இக்கட்சிகள் தெரிவித்திருந்தன

மகாராஷ்டிரா மாநிலம் தற்போது குடியரசுத் தலைவர் ஆட்சியில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது ஜனநாயகத்தில் பத்திரிக்கை துறையின் பங்கு முக்கியமானது என்றும் நிர்வாகத்தின் நற்பெயரை மேம்படுத்துவதில் ஒருங்கிணைந்த கூட்டாளியாக பத்திரிக்கை துறை செயல்பட முடியும் என்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் ராஜ்நிவாசில் இன்று நடைபெற்ற தேசிய பத்திரிகையாளர் தின விழாவில் உரையாற்றிய அவர் மக்களுக்கு சேவை புரியவே நிர்வாகம் என்றும் மக்கள் நிர்வாகத்துடன் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கூறினார் நிர்வாகத்திற்கும் மக்களுக்கும் இடையிலான பாலமே ஊடகங்கள் என்றும் மக்களின் பிரச்சனைகளை அரசு அறிந்து கொண்டு தீர்க்க பத்திரிக்கை செய்திகள் அவசியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் ராஜ்நிவாசில் அன்றைய செய்தித் தாள்களை படித்த பின்னரே தினசரிப் பணிகள் தொடங்குவதாகவும் பத்திரிக்கைகள் வெளிப்படுத்தும் பிரச்சனைகளை தீர்க்க சம்பந்தப்பட்ட துறைகள் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் பத்திரிக்கைச் செய்திகளின் புதுவையில் அற்புதமான பல மாற்றங்கள் ஏற்பட்டு வருவதாகவும் இத்தகைய நல்ல நடைமுறைகள் குறித்துப் புதுச்சேரி துணைநிலை ஆளுநரின் செயல் விளக்கத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் ஏற்கனவே அழைப்பு விடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மத்திய திட்டங்களின் அமலாக்கத்தில் பின்பற்றப்படும் நல்ல நடைமுறைகள் குறித்து துணைநிலை ஆளுநர் அலுவலகம் கையேடு ஒன்றை வெளியிட்டிருப்பதாகவும் துணைநிலை ஆளுநர் தெரிவித்தார் ஊழலை ஒழிக்க மத்திய அரசு மிகுந்த தீவிரம் காட்டி வருவதாக டாக்டர் கிரண்பேடி கூறினார் புதுச்சேரியில் அமைக்கப்படும் சிபிஜ அலுவலகம் ஊழலை கட்டுப்படுத்தி சாதாரண மக்களுக்கான சேவைகளை மேம்படுத்த உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் துணைநிலை ஆளுநரின் சிறப்பு பணி அதிகாரி திரு தேவநீதி தாஸ் இந்நிகழ்ச்சியில் பேசுகையில் சமுக ஊடகங்களை முறைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் துணைநிலை ஆளுநரின் தனிச்செயலர் திரு ஸ்ரீதர் ராஜ்நிவாஸ் மக்கள் தொடர்பு அதிகாரி திரு குமரன் மற்றும் பத்திரிக்கையாளர்கள் பலரும் இதில் கலந்து கொண்டனர் நாடு முழுவதிலும் உள்ள மாவட்டங்களின் தூய்மை நிலை குறித்து மத்திய ஜல்சக்தி அமைச்சகத்தின் ஓர் அங்கமான குடிநீர் மற்றும் துப்புரவுத் புதுச்சேரி சிறந்த விருதுக்கு துறை நடத்திய தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது

புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்துள்ள இவ்விருதை வென்றுள்ளதற்காக துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு

நாராயணசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மக்களின் ஒத்துழைப்பிற்கும் அவர் நன்றி தெரிவித்துள்ளார் தற்போது புதுடெல்லி சென்றுள்ள புதுச்சேரி முதலலமைச்சர் திரு

நாராயணசாமி இன்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்தை சந்தித்துப் பேசினார் இது மரியாதை நிமித்மான இந்த சந்திப்பு என்று மாநில அரசின் செய்தி குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் இந்த சந்திப்பின் போது புதுச்சேரியின் வளர்ச்சி தொடர்பான விஷயங்களையும் விவாதித்தார்

ஏரியை தூர்வாரி கரையை வலுப்படுத்தவும் ஏரியைச் சுற்றி நடைபாதை அமைக்கவும் தீர்மானிக்கப்பட்டது

இத்தகைய பணிகளால் ஆக்கிரமிப்புகளிலிருந்து நீர்நிலையை பாதுகாக்கவும் சம்பந்தப்பட்ட பகுதி முழுவதிலும் வாழ்க்கையின் தரத்தை மேம்படுத்தவும் ஏதுவாகும் என்று ராஜ்நிவாஸ் செய்திக் குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கார்ப்பரேட் சமூக பொறுப்புணர்வு திட்டம் ஸ்மார்ட் நகர திட்டம் உள்ளிட்ட ஆதாரங்களிலிருந்து இப்பணிகளுக்கு நிதி பெறுவதற்கான வாய்ப்புகளும் ஆராயப்பட்டன

ஏரியின் வடக்கு கரையை ஒட்டியுள்ள கழிவுநீர்க் கால்வாயை மேம்படுத்தவும் இக்கால்வாயை கடலுக்குள் செல்லும் மற்றொரு கால்வாயுடன் இணைக்கும் வகையில் ரயில் பாதையின் குறுக்கே அமைந்துள்ள இரண்டு நீர்ப் பாதைகளை அகலப்படுத்தவும் ராஜ்நிவாஸ் குழுவினர் முடிவுசெய்தனர் இந்த ஆய்வின்போது பொதுப் பணித் துறை அதிகாரிகள் மற்றும் ஸ்வச்தா கார்ப்பரேஷன் பிரதிநிதிகளும் உடன் இருந்தனர்

நிலையான வளர்ச்சிக்கு அறிவியலும் தொழில்நுட்பமும் என்ற தலைப்பில் மாணவர்கள் உருவாக்கியுள்ள பல்வேறு அறிவியல் படைப்புகள் கண்காட்சியில் இடம்பெறும் கண்காட்சியை பள்ளி மாணவர்கள் காண நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து வாரியாக தேதி மற்றும் நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது

புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியினர் இன்று கல்வித்துறை அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ரஃபேல் ரக போர் விமான பேரம் பற்றிய விவகாரத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எதிராக பொய்யான விமர்சனங்களை வெளியிட்டதற்காக மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி பொது மன்னிப்பு கோர வேண்டும் என வலியுறுத்தி இப்போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது

நெல்லை தூத்துக்குடி கடலூர் தஞ்சை நாகை திருவார்ரூர் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மறைந்த முன்னாள் தலைமைத் தேர்தல் ஆணையர் டி

சேஷன் நினைவாக புதுடெல்லியில் உள்ள ஜனநாயக மற்றும் தேர்தல் நிர்வாகத்திற்கான இந்திய சர்வதேச கல்விக் கழகத்தின் பாடதிட்ட மேம்பாட்டு மையத்தில் தேர்தல் ஆய்வுகளுக்கான பல்துறை வருகைதரு இருக்கை ஒன்றை அமைக்க தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது இந்த இருக்கையின் வழிகாட்டியாக முன்னாள் தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு கோபாலசாமி இருப்பார் என்று தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா இன்று அகமதாபாத்தில் உள்ள நிர்மா பல்கலைக்கழகத்தின் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் அறிவித்தார் இந்திய தேர்தல் நடைமுறையின் பல்வேறு அம்சங்களில் நேர்மை மற்றும் வெளிப்படத்தன்மையை மேம்படுத்துவதில் டிஎன் சேஷன் ஆற்றிய பங்களிப்பு காரணமாகவே உலகின் சிறந்த தேர்தல் நடைமுறைகளில் அன்னாரின் பெயர் நெருக்கமாக உள்ளதாக திரு